நாட்டில் அனைத்து கிராமங்களுக்கும் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெிவித்துள்ளார்

என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார்

முன்னேறியுள்ளது இனி விரிவாள செய்திகள் நாட்டில் அனைத்து கிராமங்களுக்கும் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜாத் மாநிலத்தில் அகமதபாத்தில் உள்ள இருதய ஆராய்ச்சி மருத்துவமனையில் நாட்டின் மிகப்பெரிய இதய நோய் சிகிச்சை மையத்தை பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தாா்

விவசாயிகளின் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றத்தை புதிய சூர்யோதய யோஜனா திட்டம் கொண்டுவரும் என்று அவர் கூறினார் அடுத்த ஐந்து நாட்களுக்குள் இந்த மாநிலத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த வசதி விரிவுப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஞரிய மின்சக்தி திட்டங்களில் குஜராத் மாநிலம் முன்னோடி மாநிலகமாக செயல்படுகிறது என்று பிரதமா் பாராட்டு தெரிவித்தார் புதிய திட்டத்தின் வாயிலாக பாசனத்திற்காக இரவு தோறும் விவசாயிகள் விழித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாள் கீ பாத் நிகழ்ச்சி வாயிலாக நாளை அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார்

அகில இந்திய வானொலி மற்றும் துர்தர்ஷனில் அனைத்து அலைவரிகைளிலும் பிரதமரின் உளர ஒளிபரப்பப்படவுள்ளது இதுதவிர நியூஸ் ஆள் ஏர் இணையதளத்திலும் தொலைபேசி செயலிலும் அகில இந்திய வானொலி துர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூ டியுப் சேனலிலும் இந்த உளர ஒலிபரப்பப்படவுள்ளது பிரதம் உரையின் மொழி பெயா்ப்பு அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மான் கீ பாத் நிஷழ்ச்சி நிறைவடைந்த பிறகு ஒலிபரப்பப்படவுள்ளது மகா அஷ்டமியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதம் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நவராத்திரியின் எட்டாவது நாளாள் இன்று மன அஷ்டமி கொண்டாடப்படுவதையொட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தர்கையின் அருளால் மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் வளத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழட்டும் என கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டு வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் உள்ள தீய சக்திகளை அழித்து பொதுமக்கள் தீயசக்திக்கு எதிராள வெற்றியை கொண்டாட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் கற்றுப்புறத்தை பாதுகாப்பாக வைப்பதுடன் ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுட்ன இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி சோப்பு போட்டுக் கழவுவது போன்றவற்றை முழமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதற்கிஎடபே இந்நோய் தொற்று தொடர்பாக பிரதமர் தொடங்கிவைத்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின்கீழ பல்வேறு தரப்பினர் அரசின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி வேண்டுகோள்விடுத்து வருகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் அனைவரும் முகக்கவசம் அனிய வேண்டியதன் அவசியத்தை வலிபுறுத்தியுள்ளார் ஐ நா பொதுசபையை பன்முக சீர்திருத்தங்களை கொண்டுவரவேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

முக்கிய விவகாரங்களில் சள்வதேச வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு இந்தியா பனியாற்றம் என்று அவர் கறியுள்ளார்

இதனைத்தொடர்ந்து அன்றைய தினம் பிற்பகலில் மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகளை திறப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகளை அறிவிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது

இது தொட்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் எல்லை பாதுகாக்கும் சிறந்த பனியில் இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படை திறம்பட செயலாற்றி வருவதாக தெிவித்துள்ளாா் தைியம் யுக்தி உள்ளிட்டவைகளால் அறியப்படும் பளடயாக இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படை உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை தற்போது எட்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனையடுத்து

பீகார் தேர்தலையொட்டி ராஷ்டரிய ஜனதா தள் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது பாட்ளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி பிரசுத் யாதவ் தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் என்றார்

பி ஜே பி தலைவர் திரு ஜே பி நட்டா இரண்டு இடங்களிலும் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இராணி இரண்டு பொதுக்கூட்டங்களிலும் இன்று பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சள் திரு நிதிஷ்குமார் நான்கு இடங்களில் நடடபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரசாரம் மேற்கொள்கிறார் பள்ளி மற்றும் உயர்கல்வியில் மாணவர்களின் எதிர்பார்ப்பை பூர்ததி செய்யும் வகையில் தேசிய கல்விக்கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஐ ஐ டி வளாகத்தின் புதிய பிரிவிற்கான கட்டுமானப்பனிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிவைத்து அவர் உரையாற்றினார்

இதன்படி தென்னிந்திய கடற்படையின் கொச்சி தளத்தில் முதல்முறையாக மூன்று பென் விமானப்படை வீராங்கனைகள் டார்னியர் அதிவேக விமானத்தை இயக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

ஆன் லைன் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறதி அட்டத்தில் இந்தியா ஆடவர் அணி ஈரானையும் மகளிர் அணி மங்கோலிபாவையும் வென்றது நாளை நடைபெறவுள்ள இந்தி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி ஆஸ்திரேலியாவையும் மகளிர் அணி இந்தோனோஷியாவையும் எதிர்த்து விளையாடவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று நடைபெற்ற தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா வெற்றிபெற்றது

தபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் மற்றொரு போட்டியில் டாஸ் வென்ற ஐதரபாத் அணி பஞ்சாப் அணிக்கு எதிராக பந்துவீச தீர்மானித்துள்ளது